கூடாதுஎனபிரதமர் திருநரேந்திரமோடிமாநிலஅரசுகளைகேட்டுக்கொண்டுள்ளார்

இந்தநோய் தொற்றுக்கானதடுப்பு மருந்தபோதியஅளவில் கையிருப்பில் உள்ளதாகமத்தியஅரசுமீண்டும் திட்டவட்டமாகதெரிவித்துள்ளது

சிறப்பு அலுவல்களைதமிழகஅரசுநியமித்துள்ளது ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டிசென்னையில் இன்றுதொடங்குகிறது

ஆசியமல்யுத்தசாம்பியன் போட்டி இன்றுகஜகஸ்தானில் தொடங்குகிறது

இந்த நோய் முதலமைச்சா்களுடன் காணொலிகாட்சிவாயிலாகநேற்றுஆவோசனைமேற்கொண்டுஅவா் பேசினாா் இந்தநோய்த்தொற்றுபரவலின் வேகம் கடந்தஆண்டைவிடதற்போதுஅதிகரித்துள்ளதுகவலைஅளிப்பதாகஉள்ளதுஎன்றும் பிரதமர் கூறினார் இதனைகட்டுப்படுத்துவதற்குதேவையானகண்காணிப்பு நடவடிக்கைளைமாநிலஅரசுகள் தீவிரப்படுத்தவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

தடுப்பு மருந்தைசெலுத்திக் கொண்டபின்னரும் முகக்கவசம் அணிவதுஉள்ளிட்டநெறிமுறைகளைஅனைவரும் முழுமையாககடைப்பிடிக்கவேண்டும் என்றம் அவர் கோரிக்கைவிடுத்தார் இந்தநோய்த்தொற்றைகண்டறிவதற்கானபரிசோதனையின் எண்ணிக்கையைஅதிகரிக்கவேண்டும் என்றும் திருநரேந்திரமோடிமாநிலஅரசுகளைகேட்டுக்கொண்டார்

சூழக வலைதளத்தில் இக்கருத்தைபதிவு செய்தள்ளஅவர் தடுப்பு மருந்தபற்றாக்குறைநிலவுவதாகவெளியாகும் செய்திகள் தவறானவைஎன்றுகுறிப்பிட்டுள்ளார் எவ்விதபாரபட்சமுமின்றிதடுப்பு மருந்துமாநிலங்களுக்குவிநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார் பிஜேபிஆட்சிப்பொறப்பில் இல்லாதமகாராஷ்டராமற்றும் மாநிலங்குளுக்குதான் ராஜஸ்தான் அதிகஅளவு தடுப்பு மருந்துவிநியோகம் செய்யப்பட்டிருப்பதாகஅவர் தெரிவித்தார் தடுப்பு மருந்தசெலுத்தும் பணியைஅரசியலாக்குவதுஏற்புடையதல்லஎன்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

இவைதவிரகளஅளவிலானகுழுக்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகமாநிலஅரசுகூறியுள்ளது

சாதிஅடிப்படையிலானவன்முறைசம்பவங்கள் இரும்புகரம் கொண்டுஒடுக்கப்படவேண்டும் என்று இந்தியகம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலசெயலாளர் திருமுத்தரசன் வலியுறுத்தியுள்ளார்

உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்குஉரியநிவாரணம் வழங்கப்படவேண்டும் என்றும் திருமுத்தரசன் கோரிக்கைவிடுத்துள்ளார் நாடுமுழுவதும் ஊரகப் பகுதிகளில் உள்ளகுடியிருப்புகளுக்குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தைசெயல்படுத்துவதற்காகமத்திய அரசுநடப்பு நிதியாண்டில் ஒருவட்சும் கோடி ரூபாய் ஒதுக்கமுடிவு செய்தள்ளது இந்ததிட்டத்தின் செயலாக்கத்தைஆய்வு செய்வதற்கானபணிகளைமாநிலஅரசுகளுடன் இணைந்து இன்றுமுதல் மேற்கொள்ளமத்தியஅரசுதிட்டமிட்டுள்ளது தருமபுரிமாவட்டம் ளியூரில் பொதமக்களின் உடைமைகளைசேதப்படுத்திவந்தயானைமயக்கஊசிசெலுத்திபிடிக்கப்பட்டது இந்தயானைநீலகிரிமாவட்டம் அருகேவனப்பகுதியில் அசுவரப்பட்டம் இன்றுஅதிகாலைவிடப்பட்டதாகளமதசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

அமெரிக்காவின் டெக்ஸாஸ் மாகாணத்தில் நேரிட்டதுப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் நருவர் உயிரிழந்தார் நான்குபேர் காயமடைந்தனர் தீவிரவாதத்தைஒடுக்குவதற்குஒருங்கிணைந்தசெயல்படுவதுஎன இந்தியாவும் மாலத்தீவும் முடிவு செய்துள்ளன பராகுவேயில் இந்திய தூதரகம் திறக்கப்படும் என்றுமத்தியஅரசுதெரிவித்துள்ளது

கா்நாடகாவில் பெங்களூரூ உட்பட ஆறு நகரங்களில் நாளைமுதல் இரவு நேரஊரடங்கு செயல்பாட்டுக்குவருகிறது

நாமக்கல் அருகேவிருப்பத்திற்குமாறாகசத்தீஷ்கட் மாநிலத்தைச் சேர்ந்ததொழிலாளர்களைபணிபுரியவைத்தநிறுவனங்கள் மீதுநடவடிக்கைஎடுத்துள்ளதொழிலாளர் துறைஒன்பதுபேரைமீட்டுள்ளது ஈரோடுமாவட்டம் கொடிவேரிதடுப்பணைஅருவியில் குளிக்கவும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் அனுமதிஅளிக்கப்பட்டுள்ளது

முதல் ஆட்டத்தில் மும்பைஅணிபெங்களூர்ர அணியைஎதிர்கொள்கிறது இரவு ஏழரைமணிக்கு இப்போட்டிதொடங்குகிறது நாளைசென்னைஅணிதில்லிஅணியைஎதிர்கொள்கிறது சென்னை அகமதாபாத் பெங்களூரூ கொல்கத்தா தில்லி மும்பைஆகிய ஆறு நகரங்களில் இப்போட்டிநடைபெறுகிறது

ஆடவா் பிரிவில் சந்தீப் சிங் சுமித் மாலிக் மகளிர் பிரிவில் அன்ஸூ மாலிக் பூஜா உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்கின்றனர் இந்தியாவுக்குஎதிரானநட்புணா்வு கால்பந்துபோட்டியில் பெலாரஸ் வெற்றிடெற்றது